தமிழகத்தில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தொடா்ந்து வழங்கப்படும் என்றும் எக்காரணத்தை கொண்டும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் முதலமைச்சா் திரு எடப்பாடி கே

கல்லூரிகளுக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் ஷிப்ட் முறை மாற்றப்பட்டு ஒரே நேரத்தில் வகுப்புகள் நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட பகுதிகளைத் தவிர பிற இடங்களில் நாளை முதல் அழகு நிலையங்கள் செயல்பட அரசு அனுமதி வழங்கியுள்ளது

பழனிச்சாமி தமிழகத்தில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தொடா்ந்து வழங்கப்படும் என்றும் எக்காரணத்தை கொண்டும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் முதலமைச்சா் திரு எடப்பாடி கே

எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் மட்டும் தான் அதிக பரிசோதனை மையங்கள் இருப்பதாகவும் அதிக அளவில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார்

மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள பகுதிகளில் தான் கோவிட் பரவுவதாக கூறிய அவர் தமிழகத்தில் இதுவரை சமூகப்பரவல் நிலை ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டார் வெளிமாநிலத்திலிருந்து தமிழகம் திரும்புபவர்களால் தமிழகத்தில் தொற்று எண்ணிக்கை அதிகரிப்பதாக கூறினார் கோவிட்டால் தமிழகம் மட்டுமல்லாமல் ஒட்டு மொத்த உலகமே பாதித்திருப்பதாக கூறிய அவர் ஊரடங்கை முழுமையாக தளர்த்துவது குறித்து மருத்துவக்குழுவுடன் உரிய ஆலோசனைக்குப் பிறகு முடிவெடுக்கப்படும் என்றார்

தேர்வு எழுதும் மாணாக்கருக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதே அஇஅதிமுக அரசின் நோக்கம் என்றும் அதற்கு ஆதரவு அளிக்கும் மத்திய அரசிற்கு துணை நிற்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் தமிழகத்தில் நிலவும் நிதி நெருக்கடியை கையாளுவது குறித்து சில சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதேநேரத்தில் மாநிலத்தின் வளர்ச்சி பணிகள் பாதிக்காத வகையில் பார்த்துக் கொள்ளப்படும் என்றார் தமிழகத்திற்கான சரக்கு சேவை வரித்தொகையை மத்திய அரசு படிப்படியாக வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை விமர்சித்ததன் பேரிலேயே திமுகவின் திரு

க ஸ்டாலின் திட்டமிட்டு வேண்டுமென்றே அவதூறான புகார்களை வெளியிட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார்

பழனிச்சாமி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் துறை அதிகாரிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் கடைமடை அனைத்து பகுதிகளுக்கும் தடையின்றி தண்ணீர் செல்வதற்கான குடிமராமத்து பணிகள் தண்ணீர் திறக்கும் போது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்தார்

பாரதியை தமிழக அரசு கைது செய்திருப்பதற்கு திமுக தலைவர் திரு

க

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவிட் வைரஸ் தாக்கத்தால் நாடு தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அதிகாலையில் அவரை கைது செய்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று குற்றம் சாட்டினார் இதனிடையே திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை காணொலி மூலம் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார்

இந்த வகுப்பறைகளை கட்டும் பணிகளை மாநில அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார்

சண்முகம் தமிழகத்தில் மகளிர் சுயஉதவிக்குழுவினர் கூட்டுறவு சங்கங்களில் வழங்கப்படும் கடனுதவியை பயன்படுத்தி தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

நடராஜன் திருமதி

எடப்பாடி கே

பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உரிய சமூக இடைவெளியை பின்பற்றுவதுடன் கை கழுவும் திரவத்தை அனைவருக்கும் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தங்கமணி இன்று அடிக்கல் நாட்டினார்

கருப்பணன் ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

ராஜு மதுரை மாநகராட்சி பெத்தானியாபுரத்தில் கோவிட் தடுப்பு பணியாக அப்பகுதி மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகளையும் கபசுர பொடியையும் மாநில கூட்டுறவு துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு இன்று வழங்கினார் இப்பகுதியில் வாகனங்கள் மூலம் கிருமிநாசினி தெளிக்கும் பணிகளையும் அவர் துவக்கி வைத்தார்

நோய்க்கட்டுப்பாட்டு இருப்பினும் பகுதிகளில் ஆட்டோக்களை இயக்கக்கூடாது மற்றும் இப்பகுதிகளைச் சோ்ந்த ஓட்டுநர்கள் பிற இடங்களுக்கு சென்று இவற்றை இயக்கவும் அனுமதி இல்லை என்றும் அரசு தெரிவித்துள்ளது

வடகிழக்கு மாநிலங்கள் ஐரோப்பிய மேற்கத்திய நாடுகளை ஈர்க்கும் மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாறும் என்றும் கூறினார்

நிஷா பார்த்திபன் சான்றிதழ்களை வழங்கினார்